தேர்ச்சிப் பெற்றுள்ளனர்

வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூன்றடுக்கு பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன

தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது யேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டதைக் குறிக்கும் புனிதவெள்ளி இன்று அனுசரிக்கப்பட்டது

எதிர்கொள்கிறது சந்தோஷ் கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டிக்கு பஞ்சாப் அணி தகுதி பெற்றுள்ளது

மூன்றடுக்குப் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது நெல்லை மக்களவைத் தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசு பொறியியல் கல்லூரியிலும் தென்காசி மக்களவைத் தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குற்றாலம் பராசக்தி கல்லூரியிலும் வைக்கப்பட்டுள்ளன சேலம் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன என்றும் வேட்பாளர்களின் அதிகாரப்பூர்வ முகவர்கள் சீல் செய்யப்பட்ட அறையை எப்போது வேண்டுமானாலும் பார்வையிடலாம் என்றும் சேலம் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான ரோகினி தெரிவித்தார் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி மற்றும் இடைத்தேர்தல் நடைபெற்ற விளாத்திக்குளம் சட்டப்பேரவைத் தொகுதியின் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தூத்துக்குடி வ

பொறியியல் கல்லூரியிலும் நீலகிரி மக்களவைத் தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உதகமண்டலம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியிலும் வைக்கப்பட்டுள்ளன கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதி மற்றும் இடைத்தேர்தல் நடைபெற்ற ஒசூர் சுட்டப் பேரவைத் தொகுதிக்கான மின்ன னு வாக்குப்பதிவு இயந்திங்கள் கிருஷ்ணகிரி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன

சேலம் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிட ம் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார் சேலம் மாவட்டத்தின் பல இடங்களில் சூறைக்காற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்குவது பற்றி செய்தியாளர்கள் கேட்ட போது தற்போது அனைத்தும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இது குறித்து மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக அவர் பதிலளித்தார் அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியில் வீடுகள் சேதப்படுத்தப்பட்டு வன்முறை சம்பவம் ஏற்பட்டதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரியையும் தேர்தலுக்கான காவல்துறை தலைமை இயக்குனரயும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் பொது அமைதியை நிலைநாட்டி மக்கள் அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் வரும் செவ்வாய் கிழமை மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரசாரம் தீவிரமடைந்துள்ளது

இதையொட்டி தேவாலயங்களில் பிரார்த்தனைகளும் கூட்டு வழிபாடுகளும் நடத்தப்பட்டன இன்று காலையிலிருந்தே தேவாலயங்களில் சிறப்புப் பிரார்த்தனைகள் நடைபெற்றன பல இடங்களில் யேசு கிறிஸ்துவைப் போலவே சிலுவை சுமந்து ஊர்வலங்கள் நடத்தப்பட்டன யேசுபிரான் உயிர்த்தெழுந்த தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது

யேசுபிரானின் தியாகத்தை நினைவுகூர்ந்து அவரது வாழ்க்கையும் இணையில்லாத துணிவும் பலருக்கும் சக்தியளிப்பதாகும் என்று புனித வெள்ளியைபொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள செய்தியில் அநீதியையும் வலியையும் போக்க யேசு கிறிஸ்து தமது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றும் மனிதாபிமானப் பாதையை காட்டினார் என்றும் கூறியுள்ளார் இன்று அனுமந்ஜெயந்தி கொண்டாடப்படுவதையொட்டி மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூகத்தில் தீமைகளுக்கு எதிராக போராடும் மக்களுக்கு அனுமனின் வாழ்க்கை உந்து சக்தியாக உள்ளது என்று அவர் டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியும்

மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மதுரை சித்திரைத் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது பச்சைப்பட்டுத்தி தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கிய போது கோவிந்தா முழக்கமிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழாவை முன்னிட்டு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் ஆலத்தூர் கிராமத்தில் கிணற்றில் தூர்வாரும்போது ஏற்பட்ட விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இன்று பிற்பகல் ஆறு தொழிலாளர்கள் கினற்றுக்குள்ளிருந்து கம்பியைப் பிடித்துக் கொண்டு மேலே வரும் போது திடீரென கம்பி அறுந்துவிழுந்ததால் ஆறு பேரும் கிணற்றுக்குள் விழுந்தனர் இவர்களில் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் படுகாயம் அடைந்த ஒருவர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அரசு கலைக்கல்லூரியில் வரும் திங்கட்கிழமை முதல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளன காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு கர்ணகி அம்பாள் உடனுறை சித்திரகுப்த சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பௌணர்மி விழா இன்று நடைபெற்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று கொல்கத்தா அணி பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இன்றிரவு எட்டுமணிக்கு இந்தப் போட்டி தொடங்கும் எட்டு அணிகளின் புள்ளிப் பட்டியிலில் கொல்கத்தா ஆறாவது இடத்தில் உள்ளது பெங்களூரு அணி கடைசி இடத்தில் உள்ளது சீனாவில் நடைபெற்றுவரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குன்னேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ராம்குமார் ராமநாதன் காலிறுதி ஆட்டத்தில் தோல்வியடைந்தார் சந்தோஷ் கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டிக்கு பஞ்சாப் அணியும் முப்படைகள் அணியும் தகுதி பெற்றுள்ளன